காணப்படுவதாக பிரதமர் திரு

நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன இனி விரிவான செய்திகள் பிரதமர் இந்திய பங்களாதேஷ் நாடுகள் இடையேயான நட்புறவு கடந்த சில ஆண்டுகளாக ஏறுமுகமாக காணப்படுவதாக பிரதமர் திரு

புதுதில்லியில் தம்மை சந்தித்த பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர்

அப்துல் மொமனிடம் இதை தெரிவித்த பிரதமர் வங்க பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான புதிய அரசுடன் இணைந்து அதே நட்புறவுடன் செயலாற்ற இந்தியா உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டார் இருநாடுகள் இடையிலான இருதரப்பு உறவுகளின் வளர்ச்சி குறித்து டாக்டர்

வங்கதேச வெளியுறவு அமைச்சராக டாக்டர் அப்துல் மொமன் நியமிக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் தமது முதல் வெளிநாட்டு பயணமாக அவர் இந்தியாவை தேர்ந்தெடுத்ததற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார்

மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜையும் அவர் சந்தித்து பேச உள்ளார் இந்த கூட்டத்திற்கு பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின்றன இதனிடையே பிரதமர் திரு

மாநிலங்களவையில் இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் ராஷ்ட்ரீய ஜனதாதள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் நோட்டீஸ் வழங்கியிருந்தன

பிரகாஷ் ஜவ்டேகர் பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட்டு யாரும் பாதிக்கப்படாமல் இருப்பதை அரசு முழுமையாக உறுதி செய்யும் என்றார் உச்சநீதிமன்றத்தில் இதுதொடர்பாக அரசு மேல் முறையீட்டு மனு தாக்கல் செய்யும் என்றும் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்த பதிலில் திருப்தி அடையாத எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அவைத்தலைவா் திரு

பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றப்படுவது தொடா்பான சிறப்பு மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்த நிலையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படும் என்று திரு

மக்களவையில் குடியரசுத்தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உரையாற்றிய கார்கே இதனை தெரிவித்தார்

இந்தியன் வங்கி மூலம் கட்டணம் செலுத்த அடுத்தமாதம் ஒன்றாம் தேதி கடைசி நாளாகும்

டி வி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க உச்சநீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது

பன்னீர் செல்வம் நிதிநிலை அறிக்கையை நாளை தாக்கல் செய்கிறார் இதில் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது

புதுதில்லியில் வங்கியின் இருமாத நிதிக்கொள்கையை இன்று வெளியிட்ட வங்கி ஆளுநர் திரு

ஏனைய கடன் விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை

முன்னதாக திரு

கடனுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதை அடுத்து வீட்டுக்கடன் மற்றும் இதர கடன்களுக்கான மாதாந்திர தவணைகள் குறைய வகை செய்யப்பட்டுள்ளது

இதையொட்டி மதுரை சாத்தமங்கலத்தில் அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவச்சிலைக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு வருவாய் துறை அமைச்சா் திரு

உதயகுமார் மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு நடராஜன் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தேவநேய பாவாணரின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன

இதனிடையே இம்மாவட்டத்தில் சென்ற ஆண்டைக் காட்டிலும் இந்த ஆண்டு வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளதாக வனத்துறையினர் கூறியுள்ளார்